வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

செய்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

தாயகம் திரும்பி உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பருவ தொழிற்சாலைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மத்திய கற்றுச் தழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

போட்டி இன்று கான்பெராவில் நடைபெற உள்ளது

கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலன்களைப் பாதுகாக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் பஞ்சாபை சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிங் தோமர் நரேந்திர வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய வர்த்தக இணை அமைச்சர் திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் புது தில்லியில் நேற்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தினர் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள வேளாண் சீர்திருத்த சட்டங்களின் பலன்கள் குறித்து விவசாய சங்கங்கத்தினருக்கு அமைச்சர்கள் அப்போது மீண்டும் எடுத்துரைத்தனர் பேச்சுவார்த்தைக்கு அரக எப்போதமே தயாராக உள்ளது என்றும் விவசாயிகள் போராட்டத்தைக் கைவிட வேண்டும் எனவும் அப்போது அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு அரசு எப்போதமே முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளின் பிரக்சினைகளை தீர்ப்பதற்காக நிபுணர் குழுவொன்றை அமைக்க அரசு தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கற்று பேச்சுவார்த்தை கமுகமாக அமைந்தது என்றும் நாள்காவது கற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் எனவும் தெரிவித்தார் அரசியலமைப்புச் சுட்டத்துக்கு ஏற்ப இட ஒதுக்கீட்டுக் கொள்கையை புதிய தேசிய கல்வி கொள்கை ஆதரிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் விளக்கம் அளித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இட ஒதுக்கீடு தொடர்பாக சில சந்தேகங்கள் சில ஊடகங்களில் எழுப்பப்பட்டதாக கூறியுள்ளார் இட ஒதுக்கீட்டுக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் என்ற எந்த நோக்கமும் அரசுக்கு இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இடஒதுக்கீட்டை தேசிய கல்வி கொள்கை உறுதி செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தேசிய கல்வி கொள்கை அறிவிக்கப்பட்ட பின்புதாள் ஜேஇஇ நீட் யுஜிசி நெட்உள்ளிட்ட நுழைவு தேர்வுகள் நடத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி நிறுவனங்களில் பல நியமனங்கள் நடந்தள்ளதாகவும் ஆனால்இதுவரை இட ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு புகார் கூட வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய கல்வி கொள்கை அறிவிக்கப்பட்டு பலமாதங்களுக்கு பின்பு எந்த ஆதாரமும் இல்லாமல் சிலர் சந்தேகங்களை எழுப்புவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஒபிசி பிரிவினர் மாற்றுத் திறனாளிகள் மகளிர் உள்ளிட்ட அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக ஏதேனும் புகார்கள் வந்தால் அவற்றின் மீது தமது அமைச்சகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உறுதி அளித்துள்ளார்

திருச்சி அபுதாபி இடையே இந்த மாதத்தில் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இயக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் திருச்சிக்கும் சிங்கப்பூர் துபாய் குவைத் ஷார்ஜா ஆகிய நகரங்களுக்கும் இடையே விமாள சேவை நடைபெறும் என்று சிவில் விமானப் போக்குவரத்துத் துறை கூறியுள்ளது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தலைமையில் வர்த்தக வாரியத்தின் கூட்டம் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெறுகிறது புதிய வெளிநாட்டு வர்த்தகக் கொள்கை உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது கயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான செயல்திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளது வர்த்தகம் மற்றும் தொழில் துறை இணை அமைச்சர்கள் திரு சோம் பர்காஷ் திரு ஹர்தீப் சிங் புரி பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் நித்தி ஆயோக் தலைவர் உள்ளிட்டோர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் மக்களின் வாழ்வை எளிமையாக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

இது இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது என்றும் உள்நாட்டில் உள்ள கத்திகரிப்பு நிலையங்களிலேயே இதை உற்பத்தி செய்வது கய வலுப்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டாகத் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார்

பருவ நிலை மாற்றத்தைத் தடுக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் தொழிற்சாலைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மத்திய கற்றுச் தூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

பல முன்னணி தொழிற்சாலைகள் தாமாக முன்வந்து கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் புதப்பிக்கத்தக்க எரிசக்தியை நாட்டில் பல நிறுவனங்கள் ஊக்குவித்து வருவதாகவும் கார்பன் அளவை குறைப்பதில் தொழிற்சாலைகளின் தன்னார்வ பங்களிப்பை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பருவநிலை மாற்ற சவாலை எதிர்கொள்ள தொழில்நட்பத்தை திறம்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக வலுபெற்றுள்ளது

இன்று மாலை அல்லது இரவு இலங்கையின் கடற் பகுதியை கடந்து தென்மேற்கு திசையில் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி முனை பகுதியை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் கன்னியாகுமரி பாம்பன் இடையே நாளை மறுநாள் காலை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவங்கையுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இவங்கை வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த பொருளாதார உச்சி மாநாட்டில் காணொலிக் காட்சி வாயிலாகக் கலந்து கொண்டு பேசிய அவர் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் இலங்கையுடன் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் இந்த உச்சி மாநாட்டிற்கு இலங்கை அதிபர் திரு கோத்தபாய ராஜபக்சே தலைமை வகித்தார்

குஜராத்தைச் சேர்ந்த பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் அபய் பரத்வாஜ் சென்னையில் காலமானார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பெராவில் நடைபெற உள்ளது